முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்தார்

என்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார்

அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

பகுதிகளுக்கு நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் நேபாளத்திற்கு சென்றுள்ள தமிழகயாத்ரீகர்கள் பாதுகாப்பாக சொந்த ஊர் திரும்ப உரிய நடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளா் இதுதொடர்பாகசட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் திரு

க

பருவநிலை மேம்பட்ட காரணத்தால் சிமிக்கோட் பகுதியில் இருந்த இவர்கள் நேபாள்கஞ்ச் என்ற இடத்திற்கு விமானம் மூலம் வந்தடைந்ததாக அவர் கூறினார்

எஞ்சிய ஒருவரும் இன்று மாலை லக்னோ வருவார் என்றும் இவர்கள் அனைவரும் இன்றிரவு சென்னைக்கு வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

பேரவையில் இன்று தமது துறை மாளியக்கோரிக்கை விவாதங்களுக்கு பதில் அளித்த அமைச்சர்

பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட பயன்களை பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் மெய்நிகர் கலந்தாய்வு வகுப்புகள் நடத்துவதற்காக சென்னை நந்தனம் அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட தொடக்கப் பள்ளியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காணொலி மையம் தொடங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் திருமதி ராஜவட்சுமி வெளியிட்டார் தேசிய உயர்கல்வி ஆணையம் அமைப்பது குறித்து தமிழக அரசு வரும் சனிக்கிழமைக்குள் தனது பதிலை மத்திய அரகக்கு அளிக்கும் என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார்

மாநிலத்தின் உரிமைகள் எந்த வகையிலும் விட்டுக்கொடுக்கப்பட மாட்டாது என்றும் உயர்கல்வித் துறை அமைச்சர் உறுதிப்பட தெரிவித்தார்

இவ்வழக்கினை விசாரணை செய்த அவர் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார்

இந்த வழக்கில் இரண்டு நீதிபதிகளை கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கியதை அடுத்து மூன்றாவது நீதிபதியாக திரு சத்திய நாராயணன் நியமிக்கப்பட்டார் இதற்கிடையே தகுதிநீக்கத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை திரு தங்க தமிழ்ச்செல்வன் திரும்பப்பெறவில்லை என்று அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார்

சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளியுறவுத் துறை அமைச்சகத்தடன் இணைந்து மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் நேபாளத்தின் மலைப்பகுதிகளில் மோசமான வானிலை தற்போது நிலவுவதாகவும் அப்பகுதியில் கைலாஷ் மானசரோவர் யாத்ரீகர்கள் சிக்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் துணை நிலை ஆளுநர்களுக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

தில்லி அரசை பொறுத்தமட்டில் நிலம் மற்றும் சுட்டம் ஒழுங்கை தவிர மற்ற விவகாரங்களில் சட்டம் இயற்றவதற்கும் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கும் அதிகாரம் உள்ளதாக அரசியல் சாசன அமர்வு அளித்துள்ள தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது

தூத்துக்குடி மாவட்டத்தில் ப்ரீவைகுண்டம் மற்றும் மருதூர் அணைக் கட்டுகளின் பாசன பகுதிகளுக்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் அணைகளின் இருப்பை பொருத்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துள்ளதாக மாநில அரசு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது பெண்கள் பாதுகாப்பிற்கான திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்த மலு நீதிபதிகள் திரு குலுவாடி ரமேஷ் திரு தண்டபாணி முன்னவையில் இன்று விசாரணைக்கு வந்த போது மாநில அரசு தரப்பு வழக்கறிஞர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துள்ளது என்பதற்கான புள்ளி விவரங்களுடன் இந்த தமிழகத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசுகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிவான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு மேம்பாடு மற்றும் நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார் தமிழகத்தில் இவ்வாண்டு முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்புகளில் சேருவதற்கு நாளை மறுநாள் முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது இதுகுறித்த விவரங்களை அண்ணா பல்லைக்கழக இணையதளத்திலும் தொலைபேசி வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது

பிரமாண வாக்குமூலம் அளித்தவர்களிடமும் ஆணையம் சம்மன் அனுப்பியவர்களிடமும் விசாரணை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார்

இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் சார்பில் சேலத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்தி இந்தோனேஷிய ஒபன் பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் புரீகாந்த் தோல்வி அடைந்தார்